நரேந்திரமோடி இன்று கேரளத்தில் மழை வெள்ளச் சேதங்களை

தமிழகத்தின் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று உழவர்கரை நகராட்சிப் பகுதிகளில் தாய்மைப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் கேரளத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று வான்வழியே பார்வையிட்ட பிரதமர் திரு

மழை வெள்ளம் மற்றும் மலைச் சரிவினால் உயிருக்கும் உடமைகளுக்கும் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பிரதமர் ஆழ்ந்த துயரம் வெளியிட்டுள்ளார் கேரள ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பினரயி விஜயன் மத்திய கற்றுலா துறை இணை அமைச்சர் திரு அல்போன்ஸ் கண்ணன்தானம் ஆகியோரும் பிரதமரின் வான்வழி ஆய்வின் போது உடன் இருந்தனர் கேரள ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளுடன் பிரதமர் உயர்நிலை மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார்

ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசின் சமூக பாதுகாப்புத் திட்டங்களின் கீழ் வழங்க வேண்டிய உதவிகளை உடனுக்குடன் வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார் கேரளத்தில் அநேகமாக எல்லா சாலைகளுமே முற்றிலுமாக சேதமடைந்துள்ள நிலையில் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளை சரிப்படுத்துமாறு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார் துண்டிக்கப்பட்ட மின் கம்பங்களை சரிப்படுத்துவதில் கேரள அரசுக்குத் தேவையான உதவிகளை வழங்குமாறு தேசிய அனல் மின்சார கழகம் உள்ளிட்ட பொதுத் துறை நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வெள்ளத்தால் வசிப்பிடங்களை இழந்தவர்களுக்கு பிரதமரின் இராமப்புற வீட்டு வசதித் திட்டத்தின் கீழ் உதவிகள் வழங்கப்படும் என்றும் இத்திட்டத்திற்கான காத்திருப்போர் பட்டியவில் இவர்கள் இருக்கத் தேவையில்லை என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே கேரளத்திற்கு ஒதுக்கப்பட்டு உள்ள மனித வேலை நாட்களுக்கு மேல் தேவைக்கேற்ப கூடுதல் வேலை நாட்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மழையினால் தோட்டப்பயிர்களை இழந்த விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் கேரள வெள்ள நிலவரங்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கேரள முதலமைச்சரை தாம் அவ்வப்போது தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் திரிச்தர் ஆலுவா உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் வான்வழி ஆய்வு மேற்கொண்ட போதிலும் மோசமான வானிலை காரணமாக செங்கனூர் மற்றும் பந்தனம்திட்டா பகுதிகள் இந்த ஆய்வில் சேர்க்கப்படவில்லை கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு உதவிகள் குவிந்து வருகினறன கேரள அரசின் நிவாரணப் பணிகளுக்கு குதராத்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துன்ளார் டெல்லி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர்

ஐக்கிய அரபு அமீரக அரசு அங்குள்ள இந்தியர்களுடன் இணைந்து கேரளத்திற்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கிடையே வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளத்தில் மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்படையினர் மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்கன் உதவி மீட்புப் பணிகளில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர்

இடுக்கி எர்ணாகுளம் அல்லாத இதர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டுள்ள போதிலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் சிர்குலைந்து முடங்கிப் போய் உள்ளது

கர்நாடகத்திலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடகு மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இதர பகுதிகளில் உதவி மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நேற்று குடகு மாவட்டத்தில் வெள்ளச் சேதங்களைப் பார்வையிட்ட கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி இன்று சிக்மகளூர் தட்சிண கர்நாடகா பகுதிகளில் சேதங்களைப் பார்வையிட்டார்

தமிழகத்தின் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் குமாரபாளையம் பள்ளிபாளையம் மற்றும் கருங்கல்பாளையம் பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் வெள்ள நீவாரணம் குறித்து ஈரோட்டில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்படுவதால் காவிரி கரையோரம் உள்ள இப்பகுதிகளில் வெள்ளம் தழ்ந்துள்ளது புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மிதிவண்டி மூலம் உழவர்கரை நகராட்சிப் பகுதிகளில் தூய்மைப் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் உழவர்கரை நகராட்சி ஆணையருடன் ராத்நிவாசில் இருந்து வழுதாவூர் சாலை மேட்டுபாளையம் மற்றும் ரெட்டியார்பாளையம் வழியாக உழவர்கரை மேரி வரை துணைநிலை ஆளுநர் மேற்கொண்ட இந்த ஆய்வின் போது காலிமனையில் குப்பை கொட்டியிருந்தது உட்பட பல்வேறு குறைபாடுகளை அவர் கண்டுபிடித்து சரிப்படுத்த உத்தரவிட்டார் வாரந்தோறும் அதிகாரிகளின் குழு ஒன்று இத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டு புதர் மண்டிய இடங்கள் திறந்தநிலையில் உள்ள பாதாளசாக்கடைக் குழிகள் பராமரிப்பு இல்லாத சாலைத் தடுப்புகள் மற்றும் நிரம்பி வழியும் குப்பைத் தொட்டிகளை சரிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தவறு செய்பவர்களுக்கு அபராதம் விதிப்பதன் மூலம் சமூகத்தில் பொறுப்புணர்வை மேம்படுத்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் புதுவையில் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு தேர்தல் இன்று தொடங்கியுள்ளது

கோவில் திருவிழா தொடர்பாக ஏற்பட்ட முன் விரோதமே கொலைக்கு காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது புதுவையில் நேற்று வீராம்பட்டினம் தேர்த் திருவிழாவில் கலந்து கொண்ட வில்லியனூர் இளைஞர் ஒருவர் நண்பர்களுடன் கடலில் குளிக்கச் சென்ற போது மூழ்கி உயிரிழந்தார் அலைகளில் சிக்கிய இளைஞரை நண்பர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் ஏற்கனவே உயிர் பிரிந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர்

வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் மழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது கடல் சிற்றம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்குச் செல்லவேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டு உள்ளது மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதில் கேரள மக்கள் காட்டி வரும் போர் குணத்தை தாம் பாராட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கடினமான இந்த தழ்நிலையில் முப்படையினர் கடலோரக்காவல் படையினர் மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளும் மெச்சத்தக்கவை என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வரலாறு காணாத வெள்ளத்தை சமாளிக்க நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் கேரளத்திற்கு உதவி வருவதையும் தாம் பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார்